நிதின் கட்கரி கூறியுள்ளார்

புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ளாட்சித் தேர்தல் விரைவில் நடத்தப்படும் என உள்ளாட்சித் துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார்

ஓம் பிர்லா நாளை அனைத்துக் கட்சிக் கூட்டம் ஒன்றுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் நாடாளுமன்ற அலுவல்களை சுமுகமாக நடத்துவதில் அனைத்து அரசியல் கட்சிகளின் ஆதரவை அவர் இக்கூட்டத்தில் நாடுவார் மாநிலங்களவைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு வும் வரும் ஞாயிற்றுக்கிழமை அனைத்து மாநிலங்களவைக் கட்சித் தலைவர்களின் கூட்டம் ஒன்றுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் அன்றைய தினம் மத்திய அரசும் அனைத்துக் கட்சிக் கூட்டம் ஒன்றுக்கு அழைப்பு விடுத்துள்ளது

டெல்லி தலைநகரப் பிரதேசத்தில் காற்று மாசுபாட்டைக் குறைக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பது குறித்து நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறு டெல்லி ஹரியானா பஞ்சாப் மற்றும் உத்தரப்பிரதேச அரசுகளின் தலைமைச் செயலர்களுக்கு உச்ச நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது

டெல்லி யில் காற்று மாசுபாட்டைக் குறைக்கும் வகையில் சுத்திகரிப்பு கோபுரங்களை அமைக்க வாய்ப்புள்ளதா என்பது குறித்து ஆராயப்பட்டு வருவதாக மத்திய அரசு உச்ச நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று புதுடில்லி யில் உள்ள மத்திய ரிசர்வ் போலீஸ் படைத் தலைமையகத்திற்கு நேரில் சென்று குஜராத் மாநிலம் கட்ச் பகுதியில் இந்தோ பாகிஸ்தான் எல்லையில் உள்ள சர்தார் சோதனைச் சாவடியில் நாட்டைக் காக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது உயிர்த் தியாகம் செய்ய நேர்ந்த சிஆர்பிஎப் வீரர்களுக்கு மலர் அஞ்சலி செலுத்தினார் அர்ப்பணிப்பு உணர்வுடன் நாட்டிற்கு சேவை ஆற்றுவதே சிஆர்பிஎப் படையினரின் தாரக மந்திரம் என்றும் சிஆர்பிஎப் படையினர் மற்றும் அவர்தம் குடும்பத்தினரின் துணிச்சலுக்கு தாம் தலை வணங்குவதாகவும் அவர் கூறினார் சிஆர்பிஎப் படையினரின் வீரம் குறித்து நாடே பெருமிதம் அடைவதாக உள்துறை அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார்

நிதின் கட்கரி கூறியுள்ளார்

குடியரசுத் தலைவர் ஆட்சியில் உள்ள மஹாராஷ்டிரா வில் புதிய அரசு அமைவதில் நிச்சயமற்ற தன்மை நீடிக்கும் நிலையில் பருவம் தப்பிய மழையினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் அவலம் தீவிரம் அடைந்துள்ளது முன்னாள் முதலமைச்சரும் பிஜேபி சட்டமன்றக் குழுவின் தலைவருமான திரு தேவேந்திர பட்னவிஸ் இன்று மும்பை யில் ஆளுனர் திரு பகத்சிங் கோஷியா ரியை சந்தித்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிதி விடுவிக்கக் கோரினார் முதலமைச்சரின் நிவாரண நிதியை ஆளுனர் அலுவலகத்தில் இருந்து செயல்படுத்தவும் அவர் கேட்டுக்கொண்டார் சிவசேனா காங்கிரஸ் மற்றும் தேசியவாத காங்கிரஸ் தலைவர்களும் விவசாயிகளின் பிரச்சனைகள் தொடர்பாக நாளை மஹாராஷ்டிரா ஆளுனரை சந்திக்க உள்ளனர்

உடனடி நிவாரணம் வழங்கப்படா விட்டால் மஹாராஷ்டிரா மாநிலம் முழுவதும் விவசாயிகள் போராட்டங்களில் ஈடுபடுவார்கள் என்று அகில பாரதிய கிசான் சபா கூறியுள்ளது

இம்மாவட்டங்களில் சிறப்பு அதிகாரிகளாக ஏற்கனவே உள்ள அதே அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர்

புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ளாட்சித் தேர்தல் விரைவில் நடத்தப்படும் என உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் புதுவையில் உள்ள நீர்நிலைகள் பற்றிய விவரங்களை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான நீர் பதிவு ஜல் அபிலேகா என்னும் மொபைல் செயலி ஒன்றை இன்று நிகழ்ச்சி ஒன்றில் வெளியிட்டுப் பேசுகையில் அவர் இதைத் தெரிவித்தார் புதுவையில் நிலத்தடி நீர் மட்டமும் நீரின் தரமும் வேகமாகக் குறைந்துவருவதால் நீர் நிலைகளைப் பாதுகாப்பதில் அனைத்துத் துறைகளும் பங்களிக்க வேண்டுமென அவர் வலியுறுத்தினார் நீர் நிலவரங்களை சமாளிக்கவே நீரும் ஊரும் திட்டம் தொடக்கப் பட்டுள்ளதாகவும் அரசு மற்றும் தனியார் துறை நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட அனைவரும் இத்திட்டத்தில் பங்கேற்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார்

தூர்வாரப்பட்ட குளங்களில் மழைநீர் சேமிக்கப்படுவதால் நிலத்தடி நீர்மட்டம் மேம்பட ஏதுவாகும் என்றும் அவர் கூறினார் வேளாண் அமைச்சர் திரு

நீர்நிலைகளை தூர்வாரிப் பராமரிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு மேம்பட வேண்டுமென திரு நமச்சிவாயம் வலியுறுத்தினார் மழை பெய்வதையும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப் படுவதையும் உறுதிப்படுத்த அதிக எண்ணிக்கையில் மரக் கன்றுகளை நடவேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் பின்னர் திரு

புதுச்சேரியில் புதிய ஹோமியோபதி மருத்துவமனை கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மக்களவை உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார்

வைத்திலிங்கம் தெரிவித்தார்

ரஃபேல் ரகப் போர் விமான பேரம் பற்றிய விவகாரத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி குறித்து வெளியிட்ட பொய் விமர்சனங்களுக்காக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும் என வலியுறுத்தி நாளை புதுவையில் பாரதிய ஜனதா கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவார்கள் என்று மாநில பிஜேபி தலைவர் திரு சாமிநாதன் தெரிவித்துள்ளார்

ஊழலற்ற ஆட்சி வழங்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி க்கு எதிராக திரு ராகுல் காந்தி வெளியிட்ட குற்றச்சாட்டுகள் ஆதாரம் அற்றவை என்றும் எதிர் காலத்தில் எச்சரிக்கையாக பேசும்படி உச்ச நீதிமன்றமே திரு ராகுல் காந்தி க்கு அறிவுறுத்தி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் புதுச்சேரியில் அங்கன்வாடி ஊழியர்கள் தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று ஒரு நாள் உண்ணாவிரதப் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பதவி நிரந்தரம் பதவி உயர்வு காலி இடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை இவர்கள் வலியுறுத்தினர்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்றத்தின் குளிர்காலக் கூட்டத்தொடரை ஒட்டி மக்களவைத் தலைவரும் மாநிலங்களவைத் தலைவரும் அனைத்துக் கட்சிக் கூட்டங்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளனர்

நிதின் கட்கரி கூறியுள்ளார்

புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ளாட்சித் தேர்தல் விரைவில் நடத்தப்படும் என உள்ளாட்சித் துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார்